ஸ்வச் ஸர்வேக்ஷன் போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிபாராட்டுத் தெரிவித்துள்ளார்

வேளாண்மையில் சந்தைப்படுத்துதலைஊக்குவிக்கவும் சீர்திருத்தங்களைஏற்படுத்தவும் அரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகமத்தியவேளாண் துறைஅமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

பாகிஸ்தான் தொடர்ந்தபயங்கரவாதிகளுக்குப் புகலிடம் அளித்துவருவதாகவும் சர்வதேசஅளவில் அந்நாட்டைதனிமைப்படுத்தவேண்டும் என்றும் இந்தியாகூறியுள்ளது

ஸ்வச் ஸர்வேக்ஷன் போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்குபிரதமர் திரு நரேந்திரமோடிபாராட்டுத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பானட்விட்டர் பதிவில் நாட்டில் சுத்தம் சுகாதாரம் போன்றவற்றைசிறந்தமுறையில் பராமரிப்பதற்கானமுயற்சிமென்மேலும் வளர்ச்சியடையவேண்டும் என்றுபிரதமர் கூறியுள்ளார்

வேளாண்மையில் சந்தைப்படுத்துதலைஊக்குவிக்கவும் சீர்திருத்தங்களைஏற்படுத்தவும் அரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகமத்தியவேளாண் துறைஅமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் தொழில் துறைபிரதிநிதிகளுடன் காணொளிகாட்சி மூலம் கலந்துரையாடியஅவர் சுய சார்பு இந்தியாவைவலியுறுத்திவிவசாயிகளுக்குநலத் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாககூறினார் அடுத்தநாள்கான்டுகளில் ஒருவட்சம் கோடி ருபாய் மதிப்பிலானநிதியம் உருவாக்கப்படும் என்றுஅவர் கட்டிக்காட்டினார் விவசாயிகளின் உற்பத்திமையங்களில் அறுவடைக்குப் பிந்தையதொழில்நுட்பத்தைஊக்குவிப்பதற்கு இந்தநிதியத்தின் மூலம் நிதிவழங்கப்படும் என்றார் வேளாண் உற்பத்திபொருட்களைசேமித்தபாதுகாத்துசந்தைப்படுத்துவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் உணவு தானியஉற்பத்தியில் இந்தியாதன்னிறைவு பெற்றநாடாகஉள்ளதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார் சிறுவிவசாயிகளுக்குஅரசுதனிகவனம் செலுத்தப்படுவதாகஅவர் கூறினார் கோழிக்கோடுவிமானவிபத்துகறித்துவிசாரணைநடத்துவதற்குஅமெரிக்கபோக்குவரத்துபாதுகாப்பு அமைப்பு தனகபிரதிநிதிகளைநியமித்துள்ளது இந்தப் பிரதிநிதிகளுடன் இந்தியவிமானவிபத்து புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளும் இணைந்துவிபத்துக்கானகாரணம் குறித்தவிசாரணைமேற்கொள்ளுவார்கள்

இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்கானவிழிப்புணர்வைஏற்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளகாணொலிவிளையாட்டைநேற்றுஅறிமுகப்படுத்திஅவர் பேசினார் உரியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மூலம்தான் இந்தநோய் தொற்றுபரவலைதடுக்க முடியும் என்றுஅமைச்சர் தெரிவித்தார்

பாகிஸ்தான் தொடர்ந்துபயங்கரவாதிகளுக்குப் புகலிடம் அளித்துவருவதாகவும் சர்வதேசஅளவில் அந்நாட்டைதனிமைப்படுத்தவேண்டும் என்றும் இந்தியாகூறியுள்ளது நாடாளுமன்றதலைவர்களின் ஐந்தாவதுஉலகமாநாட்டில் பாகிஸ்தானுக்கு இந்தியா இவ்வாறுபதிலளித்தது இந்தியமண்ணில் பயங்கரவாதத்தைப் பரப்புவதற்குகமார் நாற்பதாயிரம் பேர் தயாராக இரு்பபதாகஅவர் தெரிவித்தார்

இருமொழிக் கொள்கையில் தமிழகஅரசுஉறுதியுடன் இருப்பதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

இந்தநோய் தொற்றுகாலத்திலும் அதிகஅளவு முதவீடுளைஈந்தமாநிலமாகதமிழகம் திகழ்கிறதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

தருமபுரியில் சட்டக்கல்லூரிக்கானகட்டுமானப் பணிகள் மூன்றுமாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் எந்தவகையிலும் இருப்பதற்காகமாநிலஅரசுதேவையானநடவடிக்கைகளைஎடுத்துள்ளதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார் இன்றுநாமக்கல் செல்லும் முதலமைச்சா் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு மேற்கொள்கிறார் இந்தநிகழ்ச்சியின்போதுபல்வேறுவளர்ச்சித் திட்டப்பணிகளையும் முதலமைச்சா் தொடங்கிவைக்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவித்தார் இந்தியா இஸ்ரேல் இடையேகலாச்சாரஉடன்பாடுகள் இன்றுகையெழுத்தாகின மூன்றாண்டுகள் இதற்கானஒத்துழைப்புகள் மேற்கொள்ளப்படும் இரு நாடுகளில் வாழும் மக்களிடையேகூடுதல் பரிமாற்றதிட்டங்கள் மேற்கொள்ளப்படும் இஸ்ரேல் வெளியுறவுத் துறைஅமைச்சர் கேபி அஷ்கெனாசிமற்றும் இஸ்ரேலுக்கான இந்தியதூதர் சஞ்சீவ் சிங்லாஆகியோர் இந்தஉடன்பாட்டில் கையெழுத்திட்டனர் இளைஞர்கள் நாட்டின் வரலாறுகவாச்சாரம் போன்றவைகுறித்தவிழிப்புணர்வு பரிமாறிக் கொள்ளப்படும்

கலாச்சாரம் கலைத் துறைகளில் ஒத்துழைப்பு திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்தியதொல்பொருள் ஆய்வு அமைப்புடன் இஸ்ரேல் தொல்பொருள் ஆய்வு அமைப்பும் இணைந்துஒருங்கிணைப்பு திட்டங்களைமேற்கொள்ளும் இரு நாடுகளிலும் இலக்கியகலைவிழாக்கள் நடத்தப்படும் இரு மொழிகளில் உள்ளபழங்கால புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படும் இந்தியாதென்கொரியா இடையே அணு ஆயுத தடைகுறித்தவிவாதகூட்டம் நேற்றுநடைபெற்றது இரு நாடுகளும் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ளஉலகசூழல் குறித்தும் இரு தரப்பினரும் விவாதம் நடத்தினர் அடுத்தகற்றுஆலோசனைமீன்டும் அறிவிக்கப்படும் என்றவெளியுறவுத் துறைஅறிவித்துள்ளது

நாகர்கோவிலில் உள்ளவடசேரிபேருந்துநிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளதற்காலிககாய்கறிசந்தைசெயல்படதொடங்கிஉள்ளது குடிமராமத்துதிட்டத்தின் ஈசாபெரியஏரியை திருவள்ளூர் புனரமைக்கும் பணியினைமாவட்ட ஆட்சியர் திருமகேஸ்வரிநேற்றுஆய்வு செய்தார்